புதிதாகஉருவாக்கப்பட்டுள்ளசெங்கல்பட்டுமாவட்டத்தையும் அவர் தொடங்கிவைக்கிறார்

கோவாசர்வதேசதிரைப்படவிழாவில் இசைஞானி இளையராஜாவுக்குசிறப்பு விருதுவழங்கப்பட்டது

இந்ததிட்டத்தின் மூலம் இரண்டுகோடிக்கும் மேற்பட்டகுடும்பஅட்டைதாரர்கள் பயனடைவார்கள் என்றுமாநிலஅரசின் செய்திக் குறிப்பு தெரிவிக்கிறது இந்தநிகழ்ச்சிக்குபின்னர் புதிதாகஉருவாக்கப்பட்டுள்ளசெங்கல்பட்டுமாவட்டத்தையும் முதலமைச்சர் கொடங்கிவைக்கிறார் செங்கல்பட்டில் உள்ளவேம்பாக்கம் கிராமத்தில் நடைபெறவுள்ள இதற்கானவிழாவில் புதியதிட்டப்பணிகளுக்கும் முதலமைச்சர் நாட்டிநலத்திட்டஉதவிகளைவழங்க அடிக்கல் உள்ளதாகஎமதுசெய்தியாளர் தெரிவிக்கிறார்

விவசாயிகளின் வாழ்வாதாரத்தில் முக்கிய பங்களித்துவரும் கால்நடைவளர்ப்பைஊக்குவிப்பதற்காகமாநிலஅரசுபல்வேறுதிட்டங்களைசெயல்படுத்திஉள்ளதாககால்நடைத்துறை அமைச்சர் திருஉடுமலைராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார்

உள்ளாட்சிதேர்தல் சுமூகநடைபெறஅனைத்துஅரசியல் கட்சிகளும் ஒத்துழைப்பு வழங்கவேண்டும் என்றுமாநிலதேர்தல் ஆணையர் திருபழனிசாமிகேட்டுக்கொண்டுள்ளார்

உச்சநீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டவாறுஉள்ளாட்சிதேர்தலுக்கானதேதிஅறிவிக்கப்படும் என்றும் அவர் கூறினார் இந்தகூட்டத்தில் அங்கீகரிக்கப்பட்டஅரசியல் கட்சிபிரதிநிதிகள் பங்கேற்றனர் தேர்தல் நடைமுறைகுறித்தமானவர்களிடையேவிழிப்புணர்வு ஏற்படுத்தப்படஉள்ளதாகதமிழகதலைமைத் தேர்தல் அதிகாரி திருசத்தியபிரதாசாஹு கூறியுள்ளார் இதற்கானபணியில் ஈடுபடவுள்ளபயிற்றுநர்கள் கலந்துகொண்டகூட்டத்தில் நேற்றுமதுரையில் பங்கேற்றபின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்

எஞ்சியஒருவரைதேடும் பணிதொடர்ந்துமேற்கொள்ளப்பட்டுவருவதாகஎமதுசெய்தியாளர் தெரிவிக்கிறார்

இந்நிலையில் வேலாயுதம்

நிறைவு நாள் நிகழ்ச்சியில் கோவாஆளுநர் திருசத்தியபால் மாலிக் மத்தியஅமைச்சர் திருபாபுல் சுப்ரியோ ஆகியோர் கலந்துகொண்டுசிறப்பு விருதுகளைவழங்கினார் இசைஞாளி இளையராஜா நடிகர் அரவிந்த்சாமிஆகியோர் இந்தவிருதினைபெற்றனர்

அமெரிக்கஅதிபர் திருடொனால்ட் ட்ரம்ப் நேற்றுஆப்கானிஸ்தானுக்குசென்றுஅங்குபணியில் ஈடுபட்டுள்ள அமெரிக்கபடையினருடன் கலந்துரையாடினார்

மகராஷ்ட்ராமுதலமைச்சராகசிவசேனாதலைவர் திருஉத்தவ் தாக்ரேநேற்றுபதவியேற்றார் அவருடன் ச அமைச்சர்களும் பதவியேற்றுக் கொண்டனர்

கரூர் மாவட்டம் தாந்தோணிமலையில் சிறு குறு தொழில் நிறுவனங்களுக்கானவிழிப்புணர்வு கருத்தரங்கம் நேற்றுநடைபெற்றது நாகைமாவட்டத்தில் விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் இன்றநடைபெறவுள்ளது

ஐந்தாவதுமற்றும் இறுதிப் போட்டிநாளைநடைபெறவுள்ளது முஸ்தாக் அலிகோப்பைக்கானடிவெண்டிகிரிக்கெட் போட்டியின் அரையிறுதிஆட்டத்தில் தமிழகம் இன்று ராஜஸ்தானைதிர்கொள்கிறது சூரத்தில் நடைபெறவுள்ள இப்போட்டிபிற்பகல் இரண்டரைமணிக்குதொடங்குகிறது ஆறரைமணிக்குநடைபெறவுள்ளமற்றொருஅரையிறுதிப் இரவு போட்டியில் ஹரியானாஅணி கர்நாடகாவைஎதிர்கொள்கிறது

இந்தியாவின் சார்பில் இப்போட்டியில் பங்கேற்ககத்தியன் ஞானசேகரன் மட்டுமேதகுதிபெற்றுள்ளார் சையத் மோடிபேட்மிண்டன் போட்டியில் இன்றுநடைபெறவுள்ளகாலிறுதிஆட்டங்களில் சவுரவ் வர்மா ஸ்ரீகாந்த் ரித்துபர்னதாஸ் ஸ்ருதிஆகியோர் பங்கேற்கின்றனர்